மரபியல் ரீதியான மருந்துகளின் தலைநகரமாக நம் நாட்டை உருவாக்குவதன் அவசியத்தை குடியரசு துணை தலைவர் திரு

குஜராத் காவல்துறை தலைமை இயக்குனர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார்

செயல்படுத்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

இணைய வசதிகள் சீரான உடன் கஜா புயல் நிவாரண தொகைகள் பாதிக்கப்பட்ட மக்களின் வங்கிககணக்குகளில் செலுத்தப்படும் என்று மாநில கைத்தறி துணைநூல் துறை அமைச்சர் திரு ஓ

வெங்கையா நாயுடு சர்வதேச அளவில் மரபியல் ரீதியான பொதுமருந்துகளின் தலைநகரமாக இந்தியாவை மேம்படுத்த மருந்தியல் நிறுவனங்கள் பணியாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணை தலைவர் திரு

உயிர் காக்கும் மருந்துகளை குறைந்த விலையில் வழங்கி இந்திய மருந்தியல் பிரிவு சிறப்பான சேவையாற்றி வருவதாக கூறிய திரு

பாரம்பரிய மருந்துகளின் திறன் வலிமை செல்லுபடித்தன்மை போன்றவற்றை பறைசாற்றும் வகையில் உலகளாவிய பரிசோதனைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தற்போதைய கால கட்டத்தில் நோய்களை எதிர்கொள்ள ஆராய்ச்சிக்கும் படைப்பாற்றல் திறனுக்கும் முக்கியத்துவம் வழங்குவதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார் பிரதமர் பிரதமர் திரு நரேந்திரமோடி குஜராத்தில் நடைபெறும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் தலைவர்களின் மாநாட்டில் தற்போது உரையாற்றுகிறார்

முன்னதாக இன்று காலை குஜராத் கேவாடியாவில் ஒரே பாரதம் பாதுகாப்பான பாரகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் நடைபெற்ற காவல்துறையினரின் அணிவகுப்பை பார்வையிட்டார்

நரேந்திரமோடி திருச்சி மத்திய சென்னை வடசென்னை திருவள்ளுர் மதுரை பகுதிகளின் பிஜேபி நிர்வாகிகளிடம் நாளை மறுநாள் காணொலி மூலம் உரையாற்ற உள்ளார் ஏற்கெனவே பிரதமர் நேற்று முன்தினம் புதுச்சேரி விழுப்புரம் வேலூர் சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட பிஜேபி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார் மத்திய அரசின் திட்டங்களை நிர்வாகிககள் மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை நிர்வாகிகளிடையே பிரதமர் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது

மக்களவை இன்று கூடியதும் ர

அஇஅதிமுக திமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை பிரச்சனையை எழுப்பி அவையின் மைய பகுதியில் கூடி குரல் எழுப்பினார்கள்

விஜய்கோயல் ர

பேல் உட்பட அனைத்து பிரச்சனை குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஆனால் எதிர்க்கட்சிகள் இதற்கு செவிசாய்க்க மறுப்பதாகவும் குறை கூறினார் இதனிடையே அவையின் மையப்பகுதியில் குழுமும் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவைத்தலைவர் திரு

அன்பழகன் தர்மபுரி மாவட்டம் என்னேகோல்புதூர் பகுதியிலிருந்து அம்மன் ஏரி வழியாக தும்பலஅள்ளி நீர்த்தேக்கம் வரையிலான புதிய நீர்ப்பாசன திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

தர்மபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டம் செயல்பாட்டிற்கு வரும்பொழுது தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்றும் எதிர்க்கட்சிகள் இதுதொடர்பாக மேற்கொள்ளும் தவறான பிரச்சாரத்தை மக்கள் நம்பமாட்டார்கள் என்றும் குறிப்பிட்டார் அணையாலம் ஜர்தலாவ் கால்வாய் நீர்ப்பாசன திட்டங்களும் விரைவில் செயல்படுத்தப்படும் என்றார் தர்மபுரி மாவட்டத்தின் மீது அரசு தனி கவனம் செலுத்தி சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

மணியன் நாகை மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை வழங்க அரசிடம் போதிய நிதி கையிருப்பில் இருப்பதாக மாநில கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் திரு ஓ

நாகையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் கஜா புயல் பாதிப்பு நிவாரண பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இணைய சேவைகள் செயல்படாததால் நிவாரண நிதி உடனடியாக வழங்க இயலாத சூழல் உள்ளதாக குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இணையதள வசதிகள் சீரமைக்கப்பட்ட பின்னர் அவரவர் வங்கி கணக்கில் நிவாரண தொகை செலுத்தப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் பொதுப்பணி துறை குறித்து முன்னாள் திமுக அமைச்சர் திரு துரைமுருகன் கூறிய கருத்திற்கு அளவீடுகள் மற்றும் ஆறுகள் பற்றிய விவரங்கள் பதிவேடுகளில் தெளிவாக உள்ளது என்று குறிப்பிட்டார்

முன்னதாக நாகை நடுவர் சன்னதியில் நியாய விலைக்கடையை திறந்து வைத்து அத்தியாவசிய பொருட்களை பயனாளிகளுக்கு அமைச்சர் வழங்கினார்

தங்கமணி டாக்டர்

சரோஜா ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

விழாவில் ஆட்சித்தலைவர் திருமதி ஆசியா மரியம் தமிழ்நாடு மின்உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைவர் விக்ரம் கபூர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் செங்கோட்டையன் வைகை ஆற்று பாசன விவசாயிகளை கருத்தில் கொண்டு அணையிலிருந்து தண்ணீர் திறக்க முதலமைச்சரிடம் வலியுறுத்தப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

பிளாஸ்டிக் திருச்சி தமிழக அரசு நீர் நிலம் காற்று மாசுபடுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் ஒருபகுதியாக ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை வரும் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு

திருச்சியில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாடு குறித்த மண்டல அளவிலான விழிப்புணர்வு கூட்டத்தை இன்று துவக்கிவைத்து பேசிய அவர் பிளாஸ்டிக் தடை அமலுக்கு வந்தபிறகு அதனை பயன்படுத்துவோர் மீது மேற்கொள்ள வேண்டிய சட்டநடவடிக்கைகள் குறித்த அரசாணை இம்மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என்றார் மாநில அமைச்சர்கள் திரு

உடுமலை கே ராதாகிருஷ்ணன் இன்று திறந்துவைத்து பார்வையிட்டார் திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும மாநகராட்சி சார்பில் நடைபெற்ற இக்கண்காட்சியில் குப்பை மேலாண்மை குறித்த விளக்கங்களும் இடம்பெற்றன

சண்முகம் மேகதாது அணை விவகாரத்தில் சம்மபந்தப்பட்ட மாநில அரசுகளின் அனுமதி பெறாமல் அணை எதுவும் கட்டக்கூடாது என்பது பொதுவிதியாகும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு

வி

விழுப்புரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக குறிப்பிட்டார்